உறுதிமொழி அளிக்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்த மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது

பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டிகள் பாரீசில் இன்று தொடங்கியது

இனி விரிவான செய்திகள் குறைந்த அளவில் புகையை வெளியிடும் பகுமை பட்டாசுகள் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு ஏ கே சிக்ரி திரு அசோக் பூஷன் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் ஒலி எழுப்பும் பட்டாசுகளுக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டது

தில்லி மற்றும் தலைநகர் பகுதியில் பட்டாசுகளை பொதுவானதொரு இடத்திற்கு மக்கள் வந்து பட்டாசுகளை வெடிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது பிலிப்கார்ட் அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைனில் பட்டாசுகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தன இந்த உத்தரவை மீறும் ஆள் லைள் விற்பனை நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது பட்டாசுகளால் காற்று மாசுபடுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதித்து ஐந்து நீதிபதி கொண்ட அரசியல்ஈசன அமர்வு தீர்ப்பளித்திருந்தது இதில் ஒரு நீதிபதி மட்டும் மாறபட்ட தீர்ப்பை வழங்கியிருந்தார்

இத்தொடர்பாள மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு மதன் பி லோகூர் மற்றும் தீபக் குப்தா ஆகியோர் அடங்கிய அமா்வு சுட்டவிரோதமாக செயல்பட்டுவந்த சுரங்கப் பணிகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அம்மாநில அரசு காலந்தாழ்த்தி வந்ததையடுத்து தாங்கள் இந்த உத்தரவை பிறப்பிக்க நேர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளனர்

நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புளேயில் இன்று சர்வதேச நிகர்நிலை பல்கலைக்கழகபட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார் தக்ஷஷீலா மற்றம் நாலந்தா பல்கலைக்கழகங்களின் காலத்திலிருந்தே இந்தியாவின் கல்விக்கட்டமைப்பு உலக அளவில் சிறந்த வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் குடியரசுத்தலைவர் கூறியுள்ளார் தற்போது நாடெங்கிலும் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டுவரும் போதிலும் அவற்றின் கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டாா் இதனை கருத்தில்கொண்டு மத்திய அரசு தரமான கல்வியை உறுதி செய்வதற்காக உறுதியான நடவடிக்கைகள்மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தாா் கல்வித்துறையில் ஆண் பெண் என்ற பாகுபாடு எந்தவொரு கட்டத்திலும் இருக்கக்கூடாது என்றும் குடியரகத் தலைவர் வலியுறுத்தினார் நாடு சந்தித்துவரும் சவால்களை எதிர்கொள்ளும் பொறுப்பு இளைய சமுதாயத்தினருக்கு இருப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்ட குடியரசு துணைத்தலைவர் வறுமை வன்முறை இனப்பாகுபாடு எழுத்தறிவின்மை சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கு இளைஞர்கள் தீர்வுகாண வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைவர்கள் தேவை என்றும் அவர்கள் நன்னடத்தை உள்ளவர்களாகவும் அளப்பரிய செயல்திறன் மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தொழில்நூட்ப வளர்ச்சியை வரவேற்பதாக கூறிய திரு வெங்கையா நாயுடு மக்களையும் கலாச்சார உறவுகளையும் பாதிக்கும் வகையில் தொழில்நுட்பம் செல்வதற்கு இளைஞர்கள் அனுமதிக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடந்த ஞாயிற்றக்கிழமை அன்று இந்திய எல்லைக்குள் அத்தமீறி நுழைந்த போது நடத்திய தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்த சும்பவத்திற்கு இந்தியா தனது கண்டனத்தை பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் சுந்தர்பானி பகுதியில் இந்த துயர சுப்பவம் நடந்தது புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் துதரக உயரதிகாரியை அழழத்து வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் இந்தியாவின் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் பாகிஸ்தான் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு துணைப்போவதாகவும் தீவிரவாதிகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் இதனை இந்தியா வள்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் நிலவிவரும் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு போக்குவரத்துக்கழகங்கள் தமிழ்நாடு நுகர்ப்பொருள் வாணிபக்கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியுடைய தொழிலாளர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்படுகிறது

இந்தியா விசா பெற விண்ணப்பிக்கும் வெளிநாட்டினா் விண்ணப்பத்துடன் குற்றவியல் ஆவணங்கள் குறித்த உறுதிமொழியை அளிக்கும் வகையில் புதிய விசா நடைமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது குழந்தைகள் மீதாள பாலியல் வன்முறை மற்றும் மற்ற குற்றச்செயல்களில் தொடர்புடைய வெளிநாட்டு பயணிகளை சோதனை செய்யும் நோக்கத்தில் இந்த புதிய நடைமுறை இருக்கும் இத்தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்ச் திருமதி மேனகா காந்தி விசா நடைமுறைகளில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்ற தமது கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வளர்ச்சியை முன்னிறுத்தி பிஜேபி போட்டியிடும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு தேர்தல் பிரசாரத்தை மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சி தயாரா என்று சவால் விடுத்துள்ளாா்

அம்மாநில முதலமைச்சர் திரு ரமன் சிங் ராஜ்நந்தங்கன் தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிட வேட்பு மனுத்தாக்கல் செய்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதம் அடல் பிஹார் வாஜ்பாயின் உறவினர் திருமதி கருணா சுக்லா அதே தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட வேட்புமனுத்தாக்கல் செய்துள்ளாா்

முன்னதாக மும்பையில் இன்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டிகள் பாரீசில் இன்று தொடங்குகியது மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல்கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிவி

ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல்கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் மற்றும் ராமச்சந்திரன் இணை இன்று விளையாட உள்ளது இந்தியாவின் கிடாம்பி பழரீகாந்த் சாய்னா நேவால் சாய் பிரனீத் மற்றும் சுமீர் வர்மா ஆகியோரும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர் ஒமனில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியின் நான்காவது ரவுண்ட் ராபின் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது

நாளை நடைபெற உள்ள கடைசி சுற்று ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது